சட்டப்பேரவைதேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுக்கஉறுதியானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருவதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சுட்டப்பேரவைதேர்தலில் அஇஅதிமுககூட்டணிவெற்றிபெறும் என்றுபிஜேபிநம்பிக்கைதெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவதுஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புனே யில் பகல் இரவு ஆட்டமாகநடைபெறுகிறது இந்தியா ஒமான் இடையேயானநட்புணர்வு கால்பந்துப் போட்டி டிராவில் முடிவடைந்தது சுட்டப்பேரவைதேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கு உறுதியானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிரு சத்யபிரதாசாஹூ கூறியுள்ளார் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சிவராசுமற்றும் காவல்துறைகண்கானிப்பாளர் திரு ராஜன் ஆகியோரைதேர்தல் சாராபணிக்கு இடமாற்றம்செய்துதேர்தல் ஆணையம் நடவடிக்கைஎடுத்துள்ளது

காவல்துறைகண்காணிப்பாளராகதிரு மயில்வாகணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் சட்டப்பேரவைதேர்தலுக்கானபிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் கோடைவெயிலையும் பொருட்படுத்தாது தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர்

எடப்பாடிபழனிசாமி நேற்றுமதுரைமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் மக்களுக்குநன்மைசெய்யவேண்டும் என்றநோக்கில் அஇஅதிமுக பிஜேபிகூட்டணிசெயல்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

மதுரைஎய்ம்ஸ் மருத்துவமனைக்கானபணிகள் விரைவில் தொடங்கவுள்ளதாகவும் அவர் கூறினார்

எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டார் திமுகதலைவர் திரு முகஸ்டாலின் நேற்றுசெஞ்சிமற்றும் பல்வாவரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் தேர்தலைகருத்தில் கொண்டேஅஇஅதிமுகஅரசுபொங்கல் பரிசைஅறிவித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டனார்

ஸ்டாலின் வலியுறுத்தினார் பிஜேபியின் தேசியபொதுச் செயலாளர் திரு

ரவிஈரோடுமாவட்டத்தில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சாதி மதவேறுபாடின்றிமக்கள் நலத் திட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருவதாகவும் அவர் கூறினார்

ரவிநம்பிக்கைதெரிவித்தார் தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டதலைவர் கே

அழகிரி நேற்றுகாஞ்சிபுரத்தில் திரு தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் மத்தியில் காங்கிரஸ் பொறப்பில் இருந்தபோது தமிழகத்தின் ஆட்சிப் வளர்ச்சிக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களைஅவர் பட்டியலிட்டார் அமமுகபொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் அஇஅதிமுகஅரசு பல்வேறுஊழல் குற்றச்சாட்டுகளுக்குஉள்ளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தினகரன் குற்றம் சாட்டினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் சந்தைப் பொருளாதாரத்திற்குபதிவாக உற்பத்திபொருளாதாரத்திற்குதமதுகட்சிமுக்கியத்துவம் அளிக்கும் என்றுஅவர் கூறினார் அரசியல்வாதிகளுக்கும் தகுதித் தேர்வு நடத்தப்படவேண்டும் என்றும் திரு சீமான் வலியுறுத்தினார் மக்கள் நீதிமய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் சென்னை புறநகர் பகுதிகளில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார் ஊழலற்றநிர்வாகத்தைஉறுதிசெய்யதமதுகட்சிக்குஆதரவு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ளவாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு கமல்ஹாசன் உறுதியளித்தார்

சீனாசர்வதேசவிதிமுறைகளுக்குஉட்பட்டுசெயல்டடவேண்டும் என்றுஅமெரிக்காவலியுறுத்தியுள்ளது மியான்மருக்குஎதிராகஅமெரிக்காமற்றும் இங்கிலாந்துஅரசுகள் பொருளாதாரதடைகளைவிதித்துள்ளன பிரதமர் திரு நரேந்திரமோடி இரண்டுநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் புதுச்சேரியில் இன்றுமுதல் கல்லூரிகள் இணைதளம் வாயிலாகவகுப்புகள் நடத்துவதற்குதுணைநிலைஆளுநர் டாக்டர் தமிழிசைசௌந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்தியா ஓமான் இடையேநடைபெற்றநட்புணர்வு கால்பந்துப் போட்டிடிராவில் முடிவடைந்தது துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலாஒருகோல் போட்டன உலககோப்பைதுப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாநேற்றுஒரு தங்கம் ஒருவெள்ளிப் பதக்கம் வென்றது